இனி விரிவான செய்திகள் கிருஷ்ணகிரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

தமிழகத்தில் வட மாவட்டங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அமைக்கப்படவுள்ள கிருஷ்ணகிரி சிறப்பு முதலீட்டு மண்டலத்தில் உலகத்தரமான சாலைகள் மழழநீர் வடிகால் வசதி நீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் மின்வசதி மற்றும் இணையதள வசதி போன்றவை அப்பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு உருவாக்கித் தரப்படும் என்று இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு முன்னணி நிறுவனங்களின் முதலீடுகளை இந்தப் பொருளாதார மண்டலம் பெற்றுத் தரும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் குடிநீர் திட்டப்பணிகள் குடி மராமத்து திட்டப்பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு செய்தார் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பல்வேறு அரசுத் துறைகளின் செயலர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திருமதி பி அமுதா மற்றும் உயரதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர்

தமிழ்நாடு தொழில் முதலீடு கழகத்தின் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது

தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய ஒதுக்கீடுதாரர்களுக்கு அரசு அளித்த வட்டிச் சலுகை மேலும் ஆறு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில் வட்டி சுமையின் காரணமாக விற்பனை பத்திரம் பெறாமல் இருந்த ஒதுக்கீட்டுதாரர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த சலுகைக்கான காலக்கெடு நாளையுடன் முடிவடைவதையொட்டி இந்த ஆறு மாத கால நீட்டிப்பு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வட்டி சுமையினால் இதுவரை விற்பனை பத்திரம் பெறாத தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய ஒதுக்கீடு தாரர்கள் உடனடியாக சும்பந்தப்பட்ட கோட்ட மற்றும் பிரிவு அலுவலகங்களை அணுகி வட்டி நீங்கலாக நிலுவை தொகையை மட்டும் செலுத்தி விற்பனை பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்திக்கு தடை விதிப்பது பற்றி மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சள் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிரான மனிதசங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் நமது வருங்கால சந்ததியினரை பிளாஸ்டிக் பெரிய அளவில் பாதிக்கும் என்பதால் தமிழக அரசு வரும் ஜனவரி மாதம் முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்துள்ளாகக் கூறினார் பிளாஸ்டிக் ஒழிப்பு நடவடிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் முன்னிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டாள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று பிளாஸ்டிக் ஒழிப்புப் பேரனியை தொடங்கி வைத்து பேசிய உணவு அமைச்சர் திரு காமராஜ் மக்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் விழுப்புரத்தில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த சுட்ட அமைச்சா் திரு சி வி சண்முகம் பெண்களுக்கு துணிப் பைகளை வழங்கினார் பிளாஸ்டிக் அபாயம் குறித்த துண்டு பிரசுரங்களையும் அவர் பொதுமக்களிடம் வழங்கினார் பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக ஒழிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தஞ்சாவூரில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் நீக்குவதற்கான விழிப்புணர்வு பேரணியை மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு துரைகண்ணு மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் ஆகியோர் தொடங்கிவைத்தனர் மக்களவை மற்றும் மாநில சுட்டப்பேரவை தேர்தல்களில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பாக வரும் திங்கட்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது புதுதில்லியில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கருத்துகளை தெரிவிக்குமாறு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன தேர்தலை துல்லியமாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவது குறித்தும் வாக்காளர் பட்டியல் முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் கருத்துக்களை தேர்தல் ஆணையம் கோரியுள்ளது பிரதம் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கீ பாத் நிகழ்ச்சி நாளை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிப்பரப்பு அமைச்சகம் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் யூ டியூப் மூலமாகவும் இது ஒளிபரப்பாகும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னை வானொலி நிலையத்தின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும்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

சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாவா முன்னோடி திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமான திட்டம் இது என்று பயனாளி மாரிமுத்து தெரிவித்தார்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் அமைச்சர் தலைமையில் தூத்துக்குடி கொண்டுவரப்பட்ட பாரத ரத்னா வாஜ்பாயின் அஸ்திக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இந்த அஸ்தி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட உள்ளது

சென்னை கோவை மாநகராட்சிகளில் ஒருங்கிணைந்த மின் மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் புதை வடங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் நிதி நிலைமைக்கு ஏற்றாற்போல் அனைத்து மாநகராட்சிகளுக்கும் படிப்படியாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தங்கமணி தெரிவித்தார் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கமும் இணைந்து நடத்திய வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை இன்று அமைச்சர் வழங்கினார்

ஸ்குவாஷ் போட்டியில் தீபிகா பலிகல் ஜோஸ்னா சின்னப்பா சௌரவ் கோஷல் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர் இதனையடுத்து

தடகளப் போட்டிகளும் இன்று தொடங்கின

உயரம் தாண்டுதலில் சேத்தன் சுப்ரமணியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் பேட்மிண்டன் மகளிர் காலிறுதிப் போட்டிக்கு பி வி சிந்து சாய்னாநேவால் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்